முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றிபெற்றால் மட்டுமே ஆசிரியர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் உயர் மின்னழுத்த கோபுரம் அமைப்பது தொடர்பான பிரச்சினையில் விவசாயிகளுடன் பேச்சு வார்த்தை நடத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

பிரிமியர் பேட்மிண்டன் லீக் போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் மும்பையில் தொடங்குகிறது

குடும்ப அட்டைதாரர்களுக்கு சிறப்பு பொங்கல் பரிகத் தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் ஒரு கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை முந்திரி திராட்சை ஏலக்காய் மற்றும் கரும்புத்துண்டு இந்த பரிசுத் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் இது வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே நியாயவிலைக் கடைகள் மூலம் இது வழங்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தகுதித் தேர்வில் வெற்றிபெற்றால் மட்டுமே ஆசிரியர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இந்த பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர்

நாமக்கல் மாவட்டம் உப்புப்பாளையத்தில் புதிதாக நிறுவப்பட்ட துணை மின்நிலையத்தின் சோதனையோட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் உயர் மின்கோபுரம் அமைக்கும் பணி தொடர்பாக விவசாயிகளுடன் பேச்சு வார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா மின் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் ஒன்று நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

ஊரகப் பகுதிகளின் சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி தெரிவித்துள்ளார் இன்று ஒசூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமிழக அரசின் சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் மலை கிராமங்களில் சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கிராமப்புறங்களில் மாநில அரசின் திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார்

இன்று வேலூரில் மாநில அரசின் திருமண உதவித் தொகையை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

நிகழ்ச்சியில் பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோபர் கபில் மகளிர் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இத்தகைய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் பிளாஸ்டிக் ஒழிப்பில் தமிழக அரசு எவ்வித சமரசமும் இன்றி செயல்படும் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் கூறியுள்ளார் பிளாஸ்டிக் இல்லா தமிழகம் தொடர்பாக நெல்லையில் நடைபெற்ற மண்டல விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ஐந்து சதவீத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மட்டுமே தற்போது தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு கே சி கருப்பண்ணன் தெளிவுப்படுத்தினார் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புக் குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது

இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி ஆலை விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார்

இந்திய பெருங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்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

இதன் காரணமாக கஜ புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிவாரணம் மற்றும் கணக்கெடுப்புப் பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கம்பெனி சட்ட மேல்முறையீட்டு தீர்பபாய கிளையை சென்னையில் அமைக்க வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயா்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இது தொடர்பான மனுக்களை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு மணிக்குமார் திரு சுப்ரமணிய பிரசாத் ஆகியோரைக் கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது மாவட்டச் செய்திகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கஜ புயலிளால் பாதிக்கப்பட்ட மலைப் பகுதிகளில் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு சத்தியகோபால் இன்று ஆய்வு செய்தார் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ரானுவ மையத்தில் பயிற்சி முடிந்த வீரர்களின் அணிவகுப்பு இன்று நடைபெற்றது

சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி ஆருத்ரா திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் பிரிமீயர் பேட்மிண்டன் லீக் போட்டி மும்பையில் இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது

முதல் ஆட்டத்தில் புனே ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது